கடந்த ஆறாண்டுகளில் வெளிப்படையான மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சள் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரினய மேலும் எளிமைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார்

இலங்கைதமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணும் வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்நாட்டு அதிபரை தமிழ்தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது

இனி விரிவான செய்திகள் பிரதமா் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஆறாண்டுகளில் வெளிப்படையான மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று பிரதமா் திரு மோடியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் பிரதமராக அவா் மேற்கொண்ட பணிகள் குறித்த நூலை வெளியிட்டு பேசிய அவர் தற்போதுள்ள மத்திய அரசு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை என்று கூறினார் வேளாண்மை சுகாதாரம் தொழில்துறை என பல்வேறு துறைகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏராளமான சீர்த்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வர்த்தகர்களுக்காக சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் எளிமைப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று வர்த்தகர்கள் மாநாட்டில் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி விதிமுறைகளை எளிமைப்படுத்துவது தொடர்பாக புதுதில்லியில் வருவாய் துறை செயலர் தலைமையில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கலந்துகொண்ட கூட்டம் நடைபெற்றது என்று கூறினார் மறைமுக வரி தொடர்பாக வர்த்தகர்களிடமிருந்து மத்திய அரசு கருத்துக்களை கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து சென்னையில் நேற்று பிஜேபி சார்பில் பேரணி நடத்தப்பட்டது இச்சட்டத்திற்கு ஆதரவாக அக்கட்சியின் சாா்பில் நாடு தழுவிய அளவில் நடைபெற்றுவரும் பத்து நாள் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த பேரணியில் பிஜேபி மூத்தத் தலைவர்கள் திரு இல கணேசன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருமதி வானதி ஸ்ரீநிவாசன் உட்பட பலர் கலந்துகொண்டனர் பேரணியின் முடிவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிஜேபி தேசிய துணைத்தலைவர் திரு ஜெய் பாண்டா குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியா்களுக்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் இந்த சட்டம் யாருடைய உரிமையையும் பறிக்க கொண்டுவரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

திருப்பூர் சேலம் பெங்களூர் திருச்சி போன்ற ஊர்களிலும் தற்காலிக பேருந்து நிலையங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் சென்னை கோவை மாநகராட்சி உள்கட்டமைப்பு பணிகளுக்கு கோரப்பட்ட டெண்டர் தொடர்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணிக்கு எதிராக நடத்திய முதல்கட்ட விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திமுக மற்றும் சிலர் இதுகுறித்து தொடர்ந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது

முன்னதாக இந்த வழக்கில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் திரு நடராஜன் மனுதாரா்கள் புகா் மலு மீது ஆரம்பகட்ட விசாரணை முடிக்கப்பட்டு அதுதொடா்பான அறிக்கையை விசாரணை அதிகாரி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரிடம் அளித்துள்ளதாகவும் அவாதான் அதன் மீது முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறினார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டிணம் பகுதியில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியிருக்கிறார் நேற்று இப்பணிகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருச்செந்தூர் வட்டம் மாதவகுறிச்சி

சாத்தான்குளம் வட்டம் பள்ளக்குறிச்சி மற்றும் படுக்கப்பத்து பகுதியில் இரண்டு வட்டாட்சியர்கள் தலைமையிலும் நிலம் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தாா் குடியிருப்புதாரா்களுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் குடும்ப அட்டை இல்லாதவா்களுக்கும் அதனை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் நிலம் கையகப்படுத்துவதால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க தென்னை பனை மற்றும் இதர மரங்களை உரிய முறையில் கணக்கெடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் இலங்கையில் தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணும் வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்நாட்டு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சேவை தமிழ்தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய தமிழ் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் ஏ சுமந்திரன் முந்தைய அரசு தொடங்கிய பணியான புதிய அரசியல் சாசன சட்ட வரைவை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்

இது அந்நாட்டில் சிறுபான்மையினராக உள்ள தமிழர்களுக்கு அதிகாரப்பகிர்வு அளிக்க வகை செய்கிறது இருவரி செய்திகள் ஈராக்கில் அமெிக்க படைகள் முகாமிட்டுள்ள அல் ஆசாத் விமானப்படை தளத்தின்மீது இன்றுகாலை ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது மத்திய கிழக்குப் பகுதியில் பதற்றம் நிலவுவதால் அந்தப் பகுதி வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரானால் தாக்கப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது

இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து சுற்றுவாச் செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஹரியானாவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு தனது பதவி காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்யும் என்று அம்மாநில துணை முதலமைச்சா் திரு துஷ்யந்த் சவுத்தாலா கூறியிருக்கிறார் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் எளிதாகவும் விரைவாகவும் செல்ல ஏதுவாக வேகதடைகள் அனைத்தும் அகற்றப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகர் இன மக்களின் குலதெய்வமான ஸ்ரீ ஹெத்தையம்மன் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் சிறு அளவிலான வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் அறிவித்துள்ளார்

மூன்றாவது மற்றும் இறுதி போட்டி நாளை மறுநாள் புனேயில் நடைபெற உள்ளது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்றுவரும் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்ட்டன் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் கஷ்யப் ஸ்ரீகாந்த் சமீர் வர்மா எச் எஸ் பிரணாய் சாய் பிரணீத் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து சாய்னா நேவால் ஆகியோர் பங்கேற்கும் போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன